பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

முடிவு எதையும் எடுக்கக் கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்படாதது குறித்து நான்கு வாரத்திற்குள் பதில் அளிக்குமாறு மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

புதுப்பிக்கத் தவறியவர்களுக்கு மற்றுமொரு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் நடப்பு கரீஃப் பருவத்தில் உணவு தானியங்களின் உற்பத்தி சாதனை அளவாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

இது நாட்டின் உணவு உற்பத்தியாளர்களுக்கு விதைப்பதிலிருந்து விற்பது வரை உதவியாக இருக்கும் என்று அவர் கூறினார் இத்தகைய மாநாடு நடத்தப்படுவதற்கு உத்திரபிரதேச அரசை பாராட்டிய அவா் வரும் காலங்களில் புதிய வாய்ப்புகளின் திறப்புகளை இது ஏற்படுத்தும் என்றார்

இந்த மாநாடு மூன்று நாட்கள் நடைபெறுகிறது வேளாண் முன்னேற்றமே அரசின் முக்கிய நோக்கம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதனுக்கு உலக வேளாண் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் வேளாண் பொருட்களை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துவதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார்

மத்திய புலனாய்வு பிரிவு சிபிஐ யின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு எம் நாகேஷ்வரராவ் முக்கிய கொள்கை முடிவுகள் எதையும் எடுக்கக் கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

திரு ராவ் மேற்கொண்ட முடிவுகள் அனைத்தையும் சீலிட்ட உறையில் வைத்து நீதமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டுமென்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனா்

சிபிற தலைவரை கட்டாய விடுப்பில் செல்லுமாறு மத்திய அரசு விடுத்த உத்தரவை திரும்பப்பெற வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் நடத்திய போராட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உட்பட பலர் கைது செய்யப்பட்டனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சிபிஐ அலுவலகங்கள் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகம் முன்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு திருநாவுக்கரசர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தில்லி தமிழ் கல்விக் கழகத்தின் சார்பில் அங்குள்ள மயூர்விஹார் பள்ளி வளாகத்தில் ஐந்து கோடி ருபாய் செலவில் கட்டப்பட உள்ள பள்ளிக் கட்டிடத்திற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் தில்லியிலும் அதைச்சுற்றியுள்ள பகுதிகளிலும் தமிழ்மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு தில்லி வளர்ச்சிக் குழுமத்தால் இந்த கட்டிடத்திற்கு இரண்டரை ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் முடிவடைந்து இரண்டு ஆண்டுகள் ஆகியும் தேர்தல் நடத்தப்படாதது குறித்து நான்கு வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு மாநில தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது நீதிபதிகள் திரு மதன்லோகூர் திரு அப்துல் நஸீர் திரு தீபக் குப்தா ஆகியோர் கொண்ட அமர்வு முன் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு வந்தக தமிழகத்தில் வார்டு மறுசீரமைப்புப் பணிகள் காரணமாக உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படுவது காலதாமதம் ஆவதாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது

மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் கலந்தாலோசித்தபின் ஒருமித்து இந்த முடிவை எடுத்திருப்பதாகத் தெரிவித்தார் இதனிடையே சட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டால் தம்மிடமும் கருத்து கேட்க வேண்டும் என அந்த மனுவில் பேரவைத் தலைவர் கோரியுள்ளார்

திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுவரை இந்த திட்டத்தின் கீழ்

அஞ்சலக வங்கி சேவை திட்டத்தில் மாநிலத்தில் இதுவரை ஒரு வட்சம் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் சேள்வலாறு மற்றும் மணிமுத்தாறு நீாத்தேக்கங்களிலிருந்து வரும் செவ்வாய்கிழமை முதல் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இதனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம்

விழுப்புரம் மாவட்டம் கோமுகி அணையிலிருந்து பாசனத்திற்காக வரும்திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிடவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்

இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தகுதியுள்ள மாற்றுத் திறனாளிகளை மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை கேட்டுக் கொண்டுள்ளார் பாரிஸில் நடைபெறும் பிரெஞ்ச் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டிகளில் இந்தியாவின் புரீகாந்த் சாய்னா நேவால் பி வி சிந்து ஆகியோர் இன்று கால் இறுதி ஆட்டங்களில் விளையாடுகின்றனர்